நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று முல்லையகம் நகர்ப்புற வனப்பகுதியை பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுடன் சுற்றிப் பார்த்தார் புதுவை சட்டமன்ற நியமன உறுப்பினர்கள் பற்றிய வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பினால் ஜனநாயகத்திற்கே ஆபத்து என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார்

குளிர்காலக் கூட்டத்தொடரை சுமுகமான முறையில் நடத்துவதில் அரசியல் கட்சிகளின் ஆதரவை நாட மத்திய அரசு நாளை புதுடில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர்களும் கூட்டம் ஒன்றை நடத்தி நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான உத்திகளை விவாதிக்க உள்ளனர் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நாளை மறுநாள் அரசியல் கட்சித் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார்

சார்க் அமைப்பின் நிறுவன உறுப்பினர் என்ற முறையில் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைபை வலுப்படுத்த இந்திய உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு

பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மிகப்பெரிய ஒரே அச்சுறுத்தலாக தீவிரவாதம் நீடிப்பதால் தீவிரவாதத்தை அதன் எல்லா வடிவங்களிலும் வேரறுத்தல் அவசியம் என்று திரு பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் சார்க் பிராந்தியத்தில் பொருளாதார செழிப்பை எட்டவும் பிராந்திய ஒத்துழைப்பு தழைக்கவும் அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலை அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் பிராந்திய நாடுகளுக்கு இடையே மக்கள் நிலையிலான தொடர்புகளை மேம்படுத்த இந்தியா பல்வேறு முன் முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் தெற்காசிய செயற்கைகோள் விண்ணில் செலுத்தப்பட்டதும் இந்தியாவின் தேசிய அறிவுப் பரவல் கட்டமைப்பு தெற்காசிய நாடுகளுக்கு நீட்டிக்கப்பட்டதுமே இதற்கு சான்றாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் இன்று பிறந்தநாள் காணும் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்திக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருமதி சோனியாகாந்தி நீண்டகாலம் நலமுடன் வாழத் தாம் வாழ்த்துவதாக ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவருமான திருமதி சோனியாகாந்தியின் பிறந்தநாளை இன்று புதுவையில் காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பாகக் கொண்டாடினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலர் திரு முகுல் வாஸ்னிக் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர் சோனியாகாந்தி பிறந்தநாளை ஒட்டி மணக்குளவிநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இதர கோவில்கள் தேவாலயங்கள் மற்றும் பள்ளி வாசல்களிலும் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கேக் வெட்டி சோனியாகாந்தியின் பிறந்தநாளை கொண்டாடினர் பின்னர் திரு

பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு மக்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்ததையும் தேர்தலில் மக்கள் திரளாக வந்து வாக்களித்து இருப்பதையும் வைத்துப் பார்க்கையில் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி என்று அவர் குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று அதிகாரிகளுடன் மிதிவண்டி மூலம் வனத்துறை அலுவலகத்திற்கு மீண்டும் சென்று தாய்மை நிலவரங்களை ஆய்வு செய்ததுடன் நகரின் மையத்தில் வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ள முல்லையகம் வனப்பகுதியை மாணவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுடன் நடந்தே சுற்றிப் பார்த்தார்

திங்கட்கிழமை ஒருநாள் தவிர ஞாயிறு உட்பட இதர எல்லா நாட்களிலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை இந்த வனப்பகுதியை பார்வையிட அனுமதிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் வனப்பகுதியைச் சுற்றிலும் வேம்பு கற்றாழை உள்ளிட்ட மருத்துவ தாவரங்கள் வளர்க்க அவர் ஆலோசனை வழங்கினார்

ஆயினும் இவர்களும் உணவு மறுப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்

தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நியமன உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை உண்டு என்றால் அவர்களின் உதவியுடன் பெரும்பான்மை உள்ள எந்த ஒரு அரசையும் எந்த நேரத்திலும் கவிழ்த்து விட முடியும் என்றார் நியமன எம்எல்ஏ க்களுக்கு சட்டமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை என ஆரம்பத்திலேயே அப்போதைய பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரி தெளிவு படுத்தியிருப்பதால் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள வாக்குரிமைக்கு தடை பெறுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இப்பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய புதுவை அரசு முடிவு செய்துள்ள போதிலும் மத்திய அரசும் இதில் தன்னை இணைத்துக் கொண்டு யூனியன் பிரதேசங்கள் மத்திய அரசின் சொத்து என்ற வார்த்தைகள் நீக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என திரு திருமாவளவன் கோரினார் அவ்வாறு செய்யாவிட்டால் டெல்லி உட்பட அனைத்து யூனியன் பிரதேசங்களின் செயல்பாடுகளும் நெருக்கடி ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்

முக ஸ்டாலின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தியை அழைத்திருப்பது குறித்து திரு தொல் திருமாவளவன் மகிழ்ச்சி வெளியிட்டார் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் ஓரணியாகத் திரள்வது குறித்து சனாதன சக்திகள் பீதியடைந்து இருப்பதாகவும் இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக விற்கும் இடையே உரசல் ஏற்படுத்த முயற்சிகள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நியமன எம்எல்ஏ க்கள் பற்றிய வழக்கில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பு பண்டித நேருவால் உறுதிப்படுத்தப்பட்ட புதுவையின் தனி அடையாளத்திற்கே ஆபத்தாக முடியும் என்று திமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு ஆர் சிவா கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நாடாளுமன்றத்திலும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டமன்றங்களிலும் நியமன உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை இல்லாத நிலையில் உச்ச நீதிமன்றம் புதுவை சட்டமன்ற நியமன உறுப்பினர்களுக்கு வாக்குரிமை வழங்கியது எப்படி என வியப்பு வெளியிட்டார் நியமன உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையே மாற்ற முடியும் என்றால் தேர்தலுக்கே தேவை இராது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி மத்திய அரசின் சொத்து என்று வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் வழக்கறிஞர் கூறியது புதுச்சேரி மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் பிரெஞ்ச் ஆட்சியில் இருந்து விடுபட்ட பின்னர் இந்திய யூனியனுடன் சேரத் தாங்களாகவே முன்வந்த புதுவை மக்களை மத்திய அரசு அடிமைகளாகக் கருதுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் திரு ஆர் சிவா கூறினார் புதுவை பற்றிய மத்திய அரசின் இத்தகைய மக்கள் விரோத நிலைப்பாடு நீடித்தால் பிரெஞ்ச் ஆட்சியே பரவாயில்லை என மக்கள் எண்ணும் நிலை ஏற்படும் என்பதால் புதுவை அரசு உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து புதுவையின் தனி அடையாளத்தை புரிய வைத்தல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறத்தினார்

டிஜிட்டல் வெப்ப மானிகள் சர்க்கரை மானிகள் ரத்த அழுத்த அளவீட்டுக் கருவிகள் மற்றும் ஆவி பிடிக்கும் கருவிகளை இரசாயன மருந்துகள் மற்றும் அழகு சாதனப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் மருந்துகளாக அறிவித்து மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது